நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டு மக்களின் நலனைப் பாதுகாப்பதில் பிரதமர் திருநரேந்திர மோடி அர்ப்பணிப்புடன் செயவ்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு

பிஜேபி தலைவர் திரு நட்டா மற்றும் மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது தகவல் அறிவியலில் ஆன்லைன் இளநிலை பட்டப் படிப்பை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்ச்ர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தகவல் நேற்று தொடங்கி வைத்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இன்று முதல் உதயம் திட்டத்தில் புதியதாக பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் நேற்று மாலை நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையின் போது பிரதமரின் இலவச உணவு திட்டத்தின் கீழ் ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசியுடன் ஒரு கிலோ சன்னா கடலையும் வழங்கப்படும் என்றார் தொண்ணூறு ஆயிரம் கோடி ருபாய் மதிப்பில் இத்திட்டம் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் கடந்த மூன்று மாதங்களில் இருபது கோடி ஜன் தன் பயணாளிகளுக்கு முப்பத்து ஒராயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பிரதமரின் வேலை வாய்ப்புத்திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் உள்ள ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்தியாவில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை குறைவாகும் என்றார் குறித்த நேரத்தில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட காரணத்தால் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாக அவர் கூறினார் பொது முடக்கம் தொடங்கிய முதல் கட்டத்தில் மக்கள் கவனமாக அரசின் அறிவுரைகளை பின்பற்றியதாக குறிப்பிட்ட அவர் காலப் போக்கில் அதனை பின்பற்றுவதில்லை என்றார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் மெத்தனமாக இல்லாமல் ஒழுங்கை கடைபிடித்து சுட்டத்தை மதித்து நடக்குமாறு கூறினார் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு நேர்மையான வரி செலுத்துவோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய பிரதமர் அவர்களைப் பாராட்டினார் பொது முடக்க விலக்கை செயல்படுத்தினாலும் மக்கள் தொடர்நது நோய் தொற்று குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார்விவசாயிகளும் தங்களது கடமைகளை செய்ததற்கு பிரதமர் பாராட்டுக்களை தெரிவித்தார் உள்ளுரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வரும் பருவ நிலை மாற்றத்தால் சளி ஜூரம் இருமல் போன்றவை சாதாரணமாக ஏற்படும் நிலையில் மக்கள் சமுக இடைவெளியைக் கடைபிடிப்பது முக கவசங்களை அணிந்து கொள்வது போன்ற நடவடிக்கைகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களுககு இலவச உணவு தாளியங்கள் வழங்கும் திட்டம் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாராட்டுத் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களின் நலனைப் பாதுகாப்பதில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதை இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வரி செலுத்துவோரின் பங்கு முக்கியம் என்று கூறிய அவர் தவறாமல் வரி செலுத்துவோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் கோவிட் தொற்று காலத்தில் யாரும் பட்டினியாக கிடக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் இதற்கு தொலைநோக்குப் பார்வையுடன் பிரதமர் செயல்படுத்திய திட்டங்கள் தான் காரணம் என்று திரு

பிரதமரின் உணவு தானியத் திட்டம் நீட்டிக்கப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் நலனைப் பாதுகாப்பதில் பிரதமரின் அர்ப்பணிப்பை இது எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார் கோவிட் தொற்று காலத்தில் மக்களை பாதுகாக்கும் நோக்கில் மிகுந்த கவனத்துடன் பிரதமர் செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டம் நீட்டக்கப்பட்டதால் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஓலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் ஒருவரும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்திய அரசு இது வரை ஒரு கோடியே எழுபது லட்சும் பேருக்கு இலவச உணவு இலவச சமையல் எரிவாயு ஆகியவற்றை இலவசமாக ஏழை மக்களுக்கு வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் உணவு தானியம் வழங்கும் திட்டத்துடன் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டமும் விரிவாக செயல்படுத்தப்படும் என்று மத்திய உணவு அமைச்சகம் கூறியுள்ளது

நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது மருத்துவ விநியோக கட்டமைப்பு தொற்று நோய் தாக்கக்கூடிய மக்கள வாழும் பகுதிகளை முதன்மைப்படுத்துதல் தனியார் அமைப்புகள் மற்றும் சமக நல ஆர்வலர்களுடன் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது போன்ற அம்சங்கள் இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டன

இந்த நடவடிக்கைக்ள அனைத்தையும் மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் விரிவான திட்டம் தயாரிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து தயாரிப்பு எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டறிந்தார்

தகவல் அறிவியலில் ஆன்லைன் இளநிலை பட்டப் படிப்பை மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைசன் திரு

சென்னை ஐஐடி இதற்கான பாடத்திட்டத்தை தயாரிக்கும்

ஏதாவது ஒர கல்லூரியில் இளநிலை கல்வி படிப்பிந்கு விண்ணப்பித்தவராக இருத்தல் வேண்டும்

உலகளவில் அதிகம் தேவைப்படும் இந்தப் பாடத்திட்டத்தை இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று அமைச்சர் கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இன்று முதல் உதயம் திட்டத்தில் புதியதாக பதிவு செய்யலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உதயம் திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூலம் பதிவுகள் தொடங்கும் முற்றிலும் சுய உறுதியின் கீழஆதார் எண்ணின் அடிப்படையில் பதிவு செய்யலாம்

எளிமையாக வர்த்தகம் செய்யும் நடைமுறையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பதிவு ச செய்யும் நடைமுறைகள் மிகவும் எளிமையான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதாக அரசு கூறியுள்ளது